தேவையில்லைஎன்றுதமிழகஅரசுகூறியுள்ளது

இந்தநோய்த் தொற்றுக்கானதடுப்பூசிசெலுத்தும் பணிமாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ளது

உஸ்பெகிஸ்தான் ஒப்பன் நீச்சல் போட்டியில் ஸ்ரீஹரிநடராஜன் தங்கப்பதக்கம் வென்றார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது

தமிழகத்தில் பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுதமிழகஅரசுகூறியுள்ளது

இந்தநோய்த் தொற்றினால் பாதிக்கப்படுவோருக்குசிகிச்சைஅளிப்பதற்காக மாநிலம் முழுவதம் போதியஅளவு படுக்கைவசதிகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே இந்தநோய்த் தொற்றுதொடர்பாகதமிழகஅரசின் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்றுசென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனைமேற்கொள்கிறார்

இதனைக் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எவ்விததயக்கமும் இன்றி தடுப்பு மருந்தைசெலுத்திக் கொள்ளுமாறுசுகாதாரத்துறைகேட்டுக் கொண்டுள்ளது

முதுநிலைமருத்துவப் படிப்புக்கானநீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

புதியதேதிபின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவலைகட்டுப்படுத்துவதற்காகவிதிக்கப்படும் இந்தநோய்த் தொற்றப் கட்டுப்பாடுகள் காரணமாகஅத்தியாவசியப் பொருட்களின் சீரானவிநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதைமாநிலஅரசுகள் உறுதிசெய்யவேண்டும் என்றுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது மளிகைக் கடைகள் மற்றும் மருந்துக் கடைகள் தொடர்ந்துசெயல்படஅனுமதிக்கவேண்டும் என்றும் உணவுத்துறைஅறிவுறுத்தியுள்ளது

எதிர்காலசவால்களையும் எதிர்கொள்வதற்குதேவையானதொலைநோக்குதிட்டத்தைவகுக்குமாறுபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமானப்படைஅதிகாரிகளைகேட்டுக் கொண்டுள்ளார் விமானப் படைத் தளபதிகளின் வருடாந்தரமாநாட்டைநேற்று புதுதில்லியில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார் எல்லைப் பகுதிகளில் விமானப்படைசிறப்பாகபணியாற்றிவருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் நீலகிரி கோவை சேலம் இன்றுகனமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு எமயம் கூறியுள்ளது மாநிலத்தின் சிவபகுதிகளில் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக் பகுதியில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்புகால் மீனவர்கள் மக்கிய இன்றுஅப்பகுதிக்குசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

தங்கள் நாட்டு ஜனநாயகநடைமுறைகளில் ரஷ்யா தொடர்ந்துதலையிட்டால் அந்நாட்டுக்குஎதிராககூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றுஅமெரிக்கஅதிபர் திரு ஜோபைடன் கூறியுள்ளார் ஹிமாச்சலபிரதேசத்தில் இன்றுகாலைநிலஅதிர்வு உணரப்பட்டது

உமாமகேஸ்வரிகூறியுள்ளார்

மகேஸ்வரிரவிக்குமார் நேற்றுஆய்வு மேற்கொண்டார்

விஜயராஜ்குமார் தலைமையில் நேற்றுநடைபெற்றது

ஆடவர் பிரிவில் தனுஷ் வெண்கலப் பதக்கத்தைகைப்பற்றினார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது